உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு இங்கிலாந்து குரேஷியா அணிகள் முன்னேறியுள்ளன இனி விரிவான செய்திகள் நதிநீர்ப் பிரச்னையில் நீதிமன்றங்கள் வழங்கும் தீர்ப்பை சும்பந்தப்பட்ட மாநிலங்கள் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ஸில் நடைபெற்ற சென்னை சர்வதேச மையத்தின் இரண்டாவது ஆண்டு தினக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் விவசாயத்தை நிலையானதாகவும் லாபம் தரக்கூடிய வகையிலும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரும் சிந்திக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் வேளாண் துறையின் மீது இளைஞர்களின் கவனத்தை ஈர்க்கச் செய்யும் நோக்கத்தில் மத்திய அரசு முயற்சிகளை எடுத்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் கூறினார் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதால் எந்த மாநிலமும் இனி அனுமதியில்லாமல் அணை கட்ட முடியாது என்று அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஆர் வைத்திலிங்கம் கூறியிருக்கிறார் தஞ்சை மாவட்டம் விளாங்குடி கிராமத்தில் குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் இயந்திரம் மூவம் நாற்று நடும் பணியை வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்ணுவுடன் சேர்ந்து அவர் தொடங்கி வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாதத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறக்கிறதா என்பதை பொருத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் தமிழக அரசின் குறுவை தொகுப்பு திட்டம் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்தார்

மீன்வளக் கல்லூரியில் பயில மீனவர்களின் வாரிசுகளுக்கு ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் தரங்கம்பாடி வெள்ளப்பள்ளம் ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வாளகிரி செருதுர் ஆகிய இடங்களில் முகத்துவாரங்கள் தூர்வாரப்படும் என்றும் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்தார் தேவைக்கு அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்து தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாற்றப்பட்டுள்ளது என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

எந்தத் திட்டமாக இருந்தாலும் மக்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் உடன்குடி அனவ்மின்நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் நவீன வசதிகளுடன் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பேருந்துகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு காணப்படுவதாக திரு கடம்பூர் ராஜூ குறிப்பிட்டார் கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதையடுத்து கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனையடுத்து

இதனால் மேட்டுர் அணையின் நீர்மட்டம் அடுத்த சில நாட்களில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வை ஆன்லைன் மூலம் நடத்தும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் நுழைவுத்தேர்வை ஆன்லைன் மூலம் நடத்தினால் கிராமப்புற மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக சுட்ட ஆணையம் மேற்கொண்டுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பிஜேபி காங்கிரஸ் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று பங்கேற்கவில்லை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்துள்ள பிஜேபி தனது கருத்தை ஆணையத்திடம் தெரிவிக்க அவகாசம் கேட்டுள்ளது இதர எதிர்க்கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து இதுபற்றிய முடிவை அறிவிப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது சுட்ட ஆணையத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஷிரோன்மணி அகாலிதள் கட்சி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை வரவேற்றுள்ளது அதேசமயம் அஇஅதிமுக திரிணாமூல் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இந்த யோசனைக்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ளன

வங்கக் கடலின் தென்மேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது இதனால் கடல் கீற்றத்துடன் காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லும் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுமென்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இருவரிச்செய்திகள் அணுஆயுதக் குறைப்பு தொடர்பாக வடகொரியாவுடன் நடத்தி வரும் பேச்சு வார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது

மேலும் ஐம்பது பேரைக் காணவில்லை என்று கூறப்படுகிறது பல்கலைக்கழகங்கள் முழுக்க முழுக்க அரசையே சார்ந்திருக்காமல் தொழில்துறை உள்ளிட்ட பிற துறை நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் ஆயுளை நீட்டிக்கும் வகையிலான சோதனைகள் இந்த மாதத்தில் நடத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது பல்டால் வழித்தடத்தில் சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை நேற்று மீண்டும் தொடங்கியது

ஏற்றுமதி விவகாரத்தில் உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளின்படியே இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத் துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் பணிகள் முடிவடைந்த பல்வேறு கட்டிடங்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த அங்கன்வாடி மையக் கட்டடங்களை தொழில்துறை ஊரக அமைச்சர் திரு பெஞ்சமின் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசுப்பணியாளர் தேர்வாணையத்தின் போட்டித் தேர்வுகளை நடத்தும் பொறுப்பை தனியாரிடம் ஒப்படைக்கக் கூடாது என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

நேற்றிரவு பதினொன்றரை மணிக்குத் தொடங்கிய கடைசி காலிறுதி ஆட்டத்தில் போட்டிகளை நடத்தும் ரஷ்யாவை குரேஷியா பெளாவ்டி ஷூட்அவுட் முறையில் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வென்றது ஆட்டநேர முடிவில் இரு அணிகளும் தலா இரண்டு கோல்கள் போட்டு சமநிலையில் இருந்ததால் பெனால்டி ஷூட்அவுட் முறையில் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது முன்னதாக நேற்று நடந்த மற்றொரு காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஸ்வீடனை வென்று அரையிறுதிப்போட்டிக்கு முன்னேறியது

பத்தாம் தேதி நடைபெற உள்ள முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றன

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டலில் நடைபெற உள்ளது